செய்யப்படுகிறது

பாலியல் வன்கொடுமையிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க வகைசெய்யும் திருத்தச் சுட்ட முன்வடிவு மாநிலங்களவையில் நிறைவேறியது

க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்

பேர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் இஸ்லாமியப் பெண்கள் திருமண உரிமை பாதுகாப்பு மசோதா இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்படவுள்ளது இதையடுத்து

மூன்று முறை தலாக் சொல்லி இஸ்லாமியப் பெண்களை விவாகரத்து செய்பவர்களுக்கு சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்க இம்மசோதா வகை செய்கிறது ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டத்திற்கு மாற்றாக இந்த மசோதா தாக்கல் செய்யப்படுகிறது பாலியல் வன்கொடுமையிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க வகைசெய்யும் திருத்தச் சுட்ட முன்வடிவு மாநிலங்களவையில் நேற்று நிறைவேறியது குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோருக்கு அதிகபட்சமாக மரண தண்டனை விதிக்க இந்த மசோதா வகை செய்கிறது குழந்தைகளை ஆபாசமாக படம் எடுப்பதை தடுக்கவும் இந்த மசோதாவில் உரிய விதிமுறைகள் சேர்க்கப்பட்டுள்ளன

புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் அரசின் இந்த முடிவால் உள்நாட்டில் சர்க்கரை விலை கட்டுக்குள் இருக்கும் என்று கூறினார் இதனால் கரும்பு உற்பத்தியாளர்கள் பயனடைவதோடு சர்க்கரை ஆலைகள் கரும்பு விவசாயிகளுக்கு தர வேண்டிய கரும்புக்கான பாக்கித் தொகையையும் விரைந்து வழங்க வழியேற்படும் என்றும் கூறினார்

விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க வேண்டும் என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு திட்டத்தை அடைய விவசாயிகள் கால்நடைகளை வளர்ப்பதிலும் ஆர்வம் செலுத்த வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற தரமான பால் கொள்முதல் தொடர்பான கருத்தரங்கு ஒன்றில் பேசிய அவர் வேளாண் சாகுபடி என்பது பருவம் சார்ந்தது என்றும் கால்நடை வளர்ப்பு என்பது ஆண்டுதோறும் வருமானமும் வேலைவாய்ப்பும் தரக்கூடியது என்றும் கூறினார் கர்நாடகாவில் புதிய அரசு அமைக்க உரிமை கோர பிஜேபி தலைமையின் ஒப்புதலுக்காக காத்திருப்பதாக அம்மாநில முன்னாள் முதலமைச்சரும் பிஜேபி மாநிலத் தலைவருமான திரு

எடியூரப்பா கூறியிருக்கிறார் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்திற்கு நேற்று சென்று அதன் நிர்வாகிகளிடம் வாழ்த்து பெற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில இதனை அவர் தெரிவித்தார் கர்நாடக நிலவரம் குறித்து பிஜேபி நாடாளுமன்றக் குழுவிற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும் அக்குழு அளிக்கும் அறிவுரையைப் பொறுத்து அடுத்தகட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் இந்நிலையில் நேற்று பெங்களூருவில் காங்கிரஸ் மற்றும் மதச்சார்பற்ற ஜனதா தள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் தனித்தனியாக நடைபெற்றன இந்தக் கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கர்நாடக மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு தினேஷ் குண்டுராவ் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு குமாரசாமி நம்பிக்கை வாக்கு கோரியபோது அதில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்த அதிருப்தி சுட்டமன்ற உறுப்பினர்களை தகுதிநீக்கம் செய்யும் கோரிக்கையை பேரவைத் தலைவரிடம் தொடர்ந்து வலியுறுத்தப் போவதாக கூறினார் சென்னை மெட்ரோ ரயில்களில் பயணக் கட்டணம் அதிகமாக இருப்பதாகவும் அதனை குறைக்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு

கஸ்டாலின் கூறியிருக்கிறார் சென்னை விமான நிலையத்திலிருந்து தேனாம்பேட்டை வரை நேற்று மெட்ரோ ரயிலில் பயணம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கட்டணம் அதிகமாக இருப்பதால் நெரிசல் நேரங்களைத் தவிர மற்ற நேரங்களில் பயணிகளின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதாக கூறினார் தமிழகத்தில் மணல் உள்ளிட்ட கனிம வள திருட்டுகள் தொடர்ந்து நடைபெறுவதாகவும் அதனை தடுக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிஜேபி மாநிலத் தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் கேட்டுக் கொண்டுள்ளர் அம்பாசமுத்திரம் அருகேயுள்ள முதலியார்பட்டியில் பிஜேபி சார்பில் நேற்று நடைபெற்ற கிராமசபைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என்றார் மதுக்கடைகளை முடிவிட்டு பனைத் தொழிலை பாதுகாக்கும் வகையில் கள் இறக்க அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் சிலை கடத்தல் வழக்குகளில் இரண்டு அமைச்சர்களுக்கு தொடர்பிருப்பதாக சிலை கடத்தல் தடுப்புப் பிரிவு சிறப்பு அதிகாரி திரு பொன் மாணிக்கவேல் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டதால் இதுகுறித்து ஆதாரங்களுடன் மனுதாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சிலை கடத்தல் வழக்கில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் திரு காதர்பாஷா தாக்கல் செய்துள்ள மலுமீதான விசாரணை நேற்று உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற போது திரு பொன் மாணிக்கவேல் தரப்பில் இணைப்பு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது

கருணை மலுக்களை பரிசீலித்து தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்கும்போது சும்மந்தப்பட்ட குற்றவாளி வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் விதித்த நிபந்தனையை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது இதுபோன்ற நேர்வுகளில் நிபந்தனை விதிக்க குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உள்ளது என்று நீதிபதி தெரிவித்தார் தண்டனை குறைப்பு என்பது நிபந்தனையுடன் கூடியதுதானே தவிர அதை தனியாக பிரித்துப் பார்க்க முடியாது என்றும் அவர் கூறினார்

குற்றப்புலனாய்வுப் பிரிவின் மூத்த அதிகாரியான திரு ரவிசேன விரத்னே இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வரும் நாடாளுமன்ற சிறப்புத் தெரிவுக் குழு முன்பு இதனைத் தெரிவித்தார் குண்டுவெடிப்பு தாக்குதல் நடந்து இரண்டு நாள் கழித்து சம்பவத்திற்கு பொறுப்பேற்பதாக ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு கூறினாலும் உள்ளூர் அளவில் செயல்படும் தீவிரவாதக் குழுக்களே தாக்குதலுக்கு காரணம் என விசாரணையில் தெரியவந்துள்ளதாகவும் அவர் கூறினார் அமெரிக்காவும் சீனாவும் அடுத்த வாரம் மீண்டும் வர்த்தக பேச்சுக்களை தொடங்கவுள்ளன

பிரிட்டன் எண்ணெய்க் கப்பல் விரைவில் விடுவிக்கப்படும் என்று ஈரான் அதிபர் திரு அஸன் ரொஹானி சூசகமாக தெரிவித்துள்ளார்

பிரிட்டன் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு போரிஸ் ஜான்ஸனுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் மத்தியப் பிரதேச மாநிலத்தில் முதலமைச்சர் திரு கமல்நாத் தலைமையிலான காங்கிரஸ் அரசுக்கு ஆதரவாக சட்டப்பேரவையில் பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டு பேர் வாக்களித்துள்ளனர் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாத இயக்கத்தைச் சேர்ந்த முக்கிய தீவிரவாதி ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர்

நாமக்கல் மாவட்டத்தில் குடிமராமத்துப் பணிகளை மேற்கொள்ளும் பாசனதாரர் சங்கத்திற்கென தனி வங்கிக் கணக்கு தொடங்கப்பட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் திருமதி ஆசியா மரியம் கூறியுள்ளார் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருவள்ளூரில் நேற்று மாவட்ட ஆட்சியர் திருமதி மகேஷ்வரி ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது பருவநிலை மாற்றங்களால் விவசாயம் அதிகமாக பாதிக்கப்படுவதாக நாமக்கல்லில் நேற்று நடைபெற்ற விவசாயிகள் கருத்தரங்கில் பேசிய கோவை வேளாண் பல்கலைக் கழக பயிர் மேலாண்மைத் துறை தலைவர் திருமதி கீதாலெட்சுமி கூறியிருக்கிறார்

ஆடவர் பிரிவில் தீபக் சிங் தாய்லாந்து வீரருக்கு எதிரான போட்டியில் சமன் செய்தார்